நரேந்திர மோடி அறிவித்துள்ளார்

அர்ஜுன் ஷர்மா எச்சரித்துள்ளார்

பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் ஏழைகள் நல உதவித் திட்டத்தை நவம்பர் மாதம் வரை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் இன்று மாலை வானொலி தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களிடையே பிரதமர் உரையாற்றினார்

மேலும் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள ஒரே தேசம் ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தின் மூலம் வேலை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் புலம்பெயர் தொழிலாளர்கள் பெருமளவு பயன் பெறுவார்கள் என்று குறிப்பிட்டார் மேலும் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க நாம் அயராது பாடுபட வேண்டும் என்றும் கொரோனா காலத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது

மெட்ரோ ரயில் சேவைகள் திரையரங்குகள் உடற்பயிற்சிக் கூடங்கள் நீச்சல் குளங்கள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் மதுபான கூடங்கள் ஆகியவை செயல்படவும் சமூக அரசியல் விளையாட்டு பொழுதுபோக்கு கலாச்சாரம் மற்றும் மதம் சார்ந்த கூட்டம் கூடும் நிகழ்ச்சிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களுக்கு இடையிலான பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து விஷயத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் தங்கள் பகுதியில் நிலவும் சூழ்நிலைக்கேற்ப கட்டுப்பாடுகளை விதிப்பது குறித்து முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நோய்த்தொற்றால் பாதிக்கப்படுவர்கள் குறித்த தகவல்களை எளிதில் தெரிந்துகொள்ள ஆரோக்ய சேது செயலி பயன்படுவதால் மத்திய மாநில அரசு அலுவலகங்களிலும் பணியிடங்களிலும் அனைத்து ஊழியர்களும் இந்த செயலியை தங்களது செல்போனில் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டுமெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது இடங்கள் பணியிடங்கள் மற்றும் பயணங்களின் போதும் முகக் கவசம் அணிவதும் தனி மனித இடைவெளியை பராமரிப்பதும் அவசியம் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்புவதன் மூலம் கொரோனா வைரஸ் பரவும் ஆபத்து இருப்பதால் இது தண்டனைக்குரிய குற்றம் என்றும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் இந்த செயலில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகத்தின் புதிய வழிகாட்டுதவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் பெண்கள் களமிறங்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வலியுறுத்தி உள்ளார் இன்று அவர் வெளியிட்டுள்ள ஊடகச் செய்தியில் புதுச்சேரியில் உள்ள மகளிர் சுயஉதவிக் குழு உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பெண்கள் ஆரம்ப சுகாதார மையங்களுடன் இணைந்து சமூகத்தையும் தங்களின் குடும்பத்தையும் நோய் தொற்றில் இருந்து பாதுகாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்

அனில்குமார் இவ்வழக்கை விசாரிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்

நீதிபதியை அவமரியாதையாக பேசியதாக எழுந்த புகாரில் காவலர் மகாராஜனை சஸ்பென்ட் செய்து தென் மண்டல ஐஜி சண்முக ராஜேஸ்வரன் உத்தரவிட்டுள்ளார்

மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்

காரைக்காலில் பொது மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதாரத்தை கணக்கில் கொண்டு ஏற்கனவே அமலில் இருந்த ஊரடங்கு உத்தாவில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதை சாதமாக பயன்படுத்திக் கொண்டு சில அமைப்புகள் முன் அனுமதியின்றி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடுவதாகவும் இது தண்டனைக்குரிய குற்றம் என்றும் திரு அர்ஜுன் ஷர்மா செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

வி சண்முகம் கூறினார்